நரேந்திர மோடி இன்று தொடக்கிவைத்தார்

கந்தசாமி தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்பதே அரசின் தாரக மந்திரம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் இந்தோ ரஷ்ய துப்பாக்கி தொழிற்சாலை மற்றும் பல்வேறு திட்டங்களைத் தொடக்கிவைத்த பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் தங்களுக்கு வாக்களித்த வாக்களிக்காத அனைவருமே தங்கள் சொந்தம்தான் என்றார்

பாதுகாப்புப் படையினரின் தேவைகள் அவர் புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலையில் இத்தொழற்சிசாலையால் நாட்டின் பாதுகாப்பு வலுப்பெறும் என்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து நாடும் பொருளாதாரமும் வலுவடையும் என்றும் அவர் கூறினார் ரஃபேல் ரக போர் விமானக் கொள்முதல் உத்தேசத்தைத் தாமதித்து வந்தவர்கள் தற்போது இதற்கான அரசின் முயற்சிகளை எதிர்ப்பதாகவும் ரஃபேல் பேரம் பற்றிய தமது அரசின் முடிவுகளுக்கு உச்ச நீதிமன்றமே ஆதரவு வெளியிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பீஹார் மாநிலம் பட்னா வில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பாகிஸ்தானிய தீவிரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலை காங்கிரஸ் வரவேற்காமல் வேறுதொனியில் பேசுவது வருந்தத்தக்கது என்றார் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதே முக்கியம் என்றும் காங்கிரஸ் மற்றும் தோழமைக் கட்சிகள் வேறுதொனியில் பேசுவதை பாகிஸ்தானியர்கள் கொண்டாடுவதால் ஏற்படும் விளைவுகளை மக்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் கூறினார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுடன் பிரதமர் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களைத் தடுக்க புதுமையான தீர்வுகளை மாணவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தெருவோர காய் கனி வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கே வந்து சேவை வழங்குவதற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

எரிபொருள் திறனை மேம்படுத்துதல் உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தாங்கள் உருவாக்கியுள்ள புதுமையான தீர்வுகளை மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்துகொண்டனர் குழந்தை பராமரிப்பு நிலையங்களை நேரடியாகக் கண்காணிக்க அமைப்புமுறை ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கூறியுள்ளார் புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உரிய காலத்திற்குள் உதவி கிடைப்பதை உறுதிப்படுத்த தேசிய மகளிர் ஆணையத்தில் தற்போது சட்ட ஆலோசனைக் குழு இருப்பதாகக் கூறினார் மாநிலங்களவையின் அலுவல்கள் அதிகம் தடைப்பட்டதால் மனிதக் கடத்தல் தடுப்பு மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற முடியாமல் போனது வருந்தத் தக்கது என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் திரு

தனி விமானம் ரூலம் கோவை விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவரை தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் அமைச்சர் திரு வேலுமணி ஆகியோர் வரவேற்றனர் குடியரசுத் தலைவர் நாளை சூலூர் விமானப்படை தளத்தில் மும்படை வீர்ர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார் நாளை இரவு ஈஷா யோக மையத்தின் சிவராத்திரி விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார்

நீர் மிகு புதுச்சேரி திட்டத்தின் கீழ் அனைத்து ஏரிகள் மற்றும் குளங்களிலும் மழை நீரை சேமிக்கும் வகையில் தூர் வாருதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை டாக்டர் கிரண்பேடி மெற்கொண்டிருந்தார் இந்நிலையில் இன்றைய ஆய்வின் போது ஓடப்பேரி குளத்தில் போதுமான அளவு நீர் இல்லாமல் இருப்பது தெரிய வந்த்து முக்கிய கால்வாய்களை தூர் வாரியது போல துணை கால்வாய்களில் கவனம் செலுத்தாததே இதற்கு காரணம் என்று தெரிய வந்தது இதை அடுத்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டார் புதுச்சேரி யில் பிளாஸ்டிக் மீதான தடை ஜூலை மாதம் அமலுக்கு வரும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக மாற்று பை தயாரிக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஊரக வளர்ச்சித் துறை பயிற்சி அளிக்க வேண்டுமென இன்று அரசு விழா ஒன்றில் பேசுகையில் அவர் வலியுறுத்தினார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கிவைத்தார் கோபால் நகரில் அமையவுள்ள இம் மருத்துவமனை ஏனாம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள ஆந்திரப் பகுதி மக்களக்கு பயன் உள்ளதனாக இருக்கும் என்று எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் ஏனா மில் கடந்த ஆகஸ்டு மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப் பட்டவர்களுக்கு புதுவை சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்னாராவ் இன்று நிவாரண உதவிகளை வழங்கினார்

சிவா இன்று வழங்கினார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் திருமதி கலைவாணி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில்கலந்து கொண்டனர்

நிகழ்ச்சியில் நல ஆய்வாளர் திரு அய்யனாரப்பன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் அவரது நண்பர்களும் இதில் அடங்குவர் சம்பந்தப்பட்ட பெண்ணின் நடத்தையில் கணவர் சந்தேகப் பட்டதே கொலைக்குக் காரணம் என கைது செய்யப்பட்டவர்களின் ஒப்புதல் வாக்குழூலத்தில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் ஏற்கனவே கொலை முயற்சி வழக்குகளில் சம்பந்தப் பட்டவர்கள் என்றும் கங்கா கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவர் விரைவில் செய்யப்படுவார் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் கைக தெரிவித்துள்ளன புல்வாமா தீவிரவாதத் தாக்குதலைத் தொடர்ந்து கிடைத்துள்ள உளவுத் தகவல்களின் அடிப்படையில் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களைப் போல சென்னை விமான நிலையத்திலும் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டு பார்வையாளர்கள் விமானநிலையத்திற்குள் நுழைய அடுத்த உத்தரவு வெளியாகும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது பயணிகள் முழுமையான சோதனைகளுக்குப் பின்னரே விமானநிலையத்திற்குள் அனுமதிக்கப் படுகிறார்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானப் பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு முன்னர் தற்போது உள்ளதற்கு அரை மணி நேரம் முன்பாகவே விமானநிலையத்திற்கு வந்துசேர வேண்டுமென அறிவுறுத்தப் பட்டுள்ளது

மத்தியப்பிரதேச குவாலிய ரில் மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது

நரேந்திர மோடி இன்று தொடக்கிவைத்தார்